தந்தை பெரியார் முன்னாள் முதலமைச்சர் எம்

ராமச்சந்திரன் ஆகியோரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்ஜித் சிங் நிஜ்ஜாரை தில்வி விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர்

இந்நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் திரு ஜெக்தீப் தங்கர் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர்

இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் பொறுப்பு வகிப்பது குறிப்பிடத்தக்கது பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் அடுத்த தவணையை பிரதமர் திரு நரேந்திர மோதி காணொலி காட்சி வாயிலாக நாளை விடுவிக்கிறார்

இந்நிகழ்ச்சியல் ஆறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் உரையாடவுள்ளார் இந்நிகழ்ச்சியில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் பங்கேற்கவுள்ளார் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் ஆண்டிற்கு ஆறாயிரம் ரூபாய் சிறிய மற்றும் நடுத்தர விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது

இந்நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் நியூஸ் ஆன் ஏர் செயலி ஆகியவற்றிலும் ஒலிபரப்பாக உள்ளது பிரதமரின் ஹிந்தி உரைக்குப் பிறகு அதன் தமிழாக்கம் ஒலிபரப்பு செய்யப்படும்

இங்கிலாந்தில் புதிய வகை நோய்த்தொற்று பரவலையடுத்து அங்கிருந்து வந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது

கண்டறியப்பட்டவர்களின் நோய்த்தொற்று மாதிரிகளை ஆய்வகங்களுக்கு அனுப்புமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டது விமான நிலைய ககாதாரத்துறை மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளுடன் மாநில அரசு ஒருங்கிணைந்து செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டது

ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் தலைமையில் காணொலி காட்சி வாயிவாக இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இத்திட்டத்தின் மூலம் ராஜஸ்தான் மாநிலத்தில் போக்குவரத்து வசதி மேம்படும் என்றும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

சுயேட்சைகள் ஐம்பது இடங்களிலும் வெற்றி பெற்றன குப்வாரா மாவட்டம் டிரக்முல்லா பந்திப்பூரா மாவட்டம் ஹாஜின் ஏ ஆகிய இடங்களில் வேட்பாளர்களின் தகுதி குறித்த விவகாரம் இருப்பதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை தலைமறைவாக இருந்த காலிஸ்தான் தீவிரவாதி குர்ஜித் சிங் நிஜ்ஜாரை தில்லி விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்தனர்

இந்நிலையில் அங்கிருந்து புதுதில்லி திரும்பிய போது கைது செய்யப்பட்டார்

இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளத் திரு அனுராக் ஸ்ரீவஸ்தவா இருநாட்டு அரசுகளின் ஒப்புதலுடன் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார் மாநாடு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக வந்த மற்ற தகவல்கள் தவறானவை என்றும் அவர் தெரிவித்தார்

இந்தியா உடனான அடுத்த மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் ரஷ்ய தூதர் தெரிவித்தார்

எரிசக்தி பருவநிலை மாற்றம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் இருநாட்டு உறவு குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர்

ராணுவத் தளவாட தொழிற்சாலை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் மேலும் ஒருங்கிணைந்து செயல்படுவது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய தென்கொரிய துணை வெளியுறவு அமைச்சர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த பயணிகளுக்கு விதிக்கப்பட்ட பயணக் கட்டுப்பாடுகள் மேலும் விலக்கப்படவுள்ளதாக தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் போன்ற சர்வதேச சவால்களை இந்தியா எதிர்கொள்ளும் விதம் குறித்து பாராட்டு தெரிவித்த அவர் தென்கொரியாவும் இதில் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக விருப்பம் தெரிவித்தார்

இதையொட்டி சென்னையில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுகிறது

இதனை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர் இங்கிலாந்தில் பரவும் புதிய வகை வைரஸ் தொற்று தொடர்பாக தமிழக மக்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்கள் தொடர்ந்து முகக்கவசம் அணிய வேண்டும் என்று கூறினார்

இவர்களது ரத்த மாதிரிகள் புனே யில் உள்ள தேசிய தொற்று நோயியல் ஆய்வு மையத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் ஆள்லைன் வழியாக கடன் தருவதாக ஏமாற்றுவோருவரிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது

இந்த செயலிகளை பயன்படுத்துவோரின் கைபேசியில் உள்ள அனைத்து தகவல்களையும் சேகரித்து பயன்படுத்துவோரின் தளிமனித உரிமையை மீறும் வகையில் அவை செயல்படுவதாகவும் கூறியுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட விவரங்கள் ஆதார் அல்லது வங்கி விவரங்களை பதிவுபெறாத மற்றும் முறைப்படுத்தப்படாத கடன் செயலிகளில் பதிவு செய்ய வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது

ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா அணி இரண்டு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது